அதிபர் திரு டொனால்டு ட்ரம்பும் கலந்துகொள்கிறார்

நிர்வாக அதிகாரிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சந்தித்துப் பேசினார்

தனோவா தெரிவித்துள்ளார்

ஒருமைப்பாட்டில் ஒரு மைல்கல் என்று உள்துறை அமைச்சா் திரு அமித் ஷா கூறியுள்ளாா்

கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா பேட் செய்து வருகிறது

நரேந்திர மோடி உரையாற்ற உள்ளார்

இந்த நிகழ்ச்சியில் அமெரிக்க இந்திய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் இளைஞர்களின் கலைநிகழ்ச்சி நடைபெறுகிறது

பிரதம் திரு நரேந்திர மோடியை வரவேற்கும் விதமாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குஜராத்திகள் கலந்துகொள்ளும் தாண்டியா நடன நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது

நரேந்திர மோடியின் உரையைக் கேட்கக் காத்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஹவ்டி மோடி நிகழ்ச்சிக்குப் பிறகு காந்தி அருங்காட்சியகம் மற்றம் குஜராத்தி சமாஜையும் பிரதமா் திரு மோடி திறந்து வைக்கிறார் பின்னா் நியுயாா்க் நகருக்கு பிரதமா் திரு நரேந்திர மோடி புறப்பட்டுச் செல்கிறாா்

எளிதாக வர்த்தகம் செய்வதற்கான இந்தியாவின் முயற்சிகளை இந்த சந்திப்பில் பங்கேற்ற தலைமை நிர்வாகிகள் பாராட்டினர் இந்திய அரசு மேற்கொள்ளும் சீர்திருத்தங்களுக்கும் எரிசக்தி துறையில் கட்டுப்பாடுகளை நீக்கும் கொள்கைகளுக்கும் பாராட்டு தெரிவித்த அவர்கள் இந்த நடவடிக்கை இந்திய பொருளதாரத்தின் வளர்ச்சிக்கு உதவும் என்று கூறினர் அமெரிக்க நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகள் கூட்டத்தில் பங்கேற்ற மத்திய தொழில்துறை கொள்கை மற்றும் மேம்பாட்டுதுறை செயலாளர் திரு குருபிரசாத் மஹாபத்ரா இந்த சந்திப்பு இந்தியா அமெரிக்கா இடையே வளர்ந்து வரும் உறவுகளை பிரதிபலிப்பது என்றார் இந்தக்கூட்டம் நடைபெற்ற போஸ்ட் ஒக் நட்சத்திர ஹோட்டலில் நுற்றுக்கணக்கான இந்திய அமெரிக்கர்களை பிரதமர் திரு மோடி சந்தித்தார் அமெரிக்க எரிசக்தி நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகள் சந்திப்பிற்கு இடையே ஹூஸ்டனை தளமாகக்கொண்ட டெல்லுரியான் எரிசக்தி நிறுவனமும் இந்தியாவின் டெட்ரோநெட் திரவ எரிவாயு நிறுவனமும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன அமெிக்கா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி ஹூஸ்டன் நகரில் சீக்கிய சமூகத்தினரை இன்று சந்தித்து கலந்துரையாடினார் இந்த சந்திப்பு சிறப்பாக இருந்ததாகவும் இந்தியாவின் முன்னேற்றத்தில் அவர்களுக்கு இருந்த ஆர்வத்தைக் காண முடிந்ததாகவும் பிரதமர் திரு மோடி தமது ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு எடுத்த முக்கிய நடவடிக்கைகளுக்காக அவா்கள் பிரதமா் திரு மோடிக்கு பாராட்டு தெரிவித்தனர் மேலும் கஷ்மீர் பண்டிட்களுடனும் பிரதமர் கலந்துரையாடினார் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு மத்திய அரசு எடுத்த நடவடிக்கைகளுக்கு அவர்கள் ஆதரவு தெரிவித்தனர் தாவூத் போரா சமூகத்தினரை சந்தித்துப் பேசும் அரிய வாய்ப்பு கிடைத்ததாக பிரதம் திரு மோடி தெரிவித்துள்ளார்

தனோவா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் தார்தர்ஷன் செய்திப்பிரிவுக்கு பேட்டியளித்த அவர் இந்த ரஃபேல் போர் விமாளங்களை இந்திய விமானப்படையில் சேர்த்த பிறகு எதிரிகளால் அதனை எதிர்கொள்ள வாய்ப்பு ஏதும் இல்லை என கூறினார் இந்திய விமானப்படையில் போதிய அளவில் விமாளிகள் உள்ளதாகவும் திரு தனோவா தெரிவித்தாா்

இந்த ரயில் கல்லார் ஹில்குரோ அரவங்காடு வெலிங்டன் மற்றும் குன்னூர் உள்ளிட்ட நிலையங்களில் நின்று செல்லும் அபுதாபியில் முதலீடு குறித்த பணிக்குழுவின் ஏழாவது இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட் உயர்நிலை கூட்டம் இன்று நடைபெறுகிறது இதற்கு மத்திய தொழில் வர்த்தகம் மற்றும் ரயில்வேதுறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அபுதாபி முதலீட்டு ஆணையத்தின் நிர்வாக இயக்குநர் திரு ஷேக் ஹமாத் பின் சையத் அல் நஹ்யான் ஆகியோர் கூட்டாக தலைமை தாங்குகின்றனர்

அமித் ஷா தெரிவித்துள்ளார் மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்தகொண்டு பேசிய அவர் அடுத்த மாதம் நடைபெற உள்ள மஹாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தில் பிஜேபி தீவிரவமாக ஈடுபட உள்ளதாகக் கூறினாள்

கஷ்மீரில் முன்பு ஆட்சி புரிந்தவர்கள் ஊழல் தடுப்பு காவல் பிரிவை ஏற்படுத்த அனுமதிக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார்

பாகிஸ்தானுடன் ஆக்கிரமிப்பு கஷ்மீர் குறித்து மட்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என பாதுகாப்புத்துறை அமைச்சா் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளாா்

இந்த சட்டப்பிரிவுகள் கவஷ்மீர் மாநிலத்தின் வளர்ச்சியை தடுத்து விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்

ஆக்கிரமிப்பு கஷ்மீருக்கு வருகைதந்த பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் இந்திய பாகிஸ்தான் எல்லையை தாண்டக்கூடாது என்று தனது நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தியதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் திரு

ராஜ்நாத் சிங் எச்சரித்தார் ஜம்மு கஷ்மீரை முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு முன்னேற்றும் நடவடிக்கையில் மோடி அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமா் அலுவலகத்திற்கான மத்திய இணையமைச்சா் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார்

நிகழ்ச்சியில் பேசிய நிதித்துறை இணையமைச்சா் திரு அனுராக் தாகூர் மோடி அரசின் சாதனைகளை பட்டியலிட்டார்

இன்று சென்னையில் பிரதமரின் திறன் மேம்பாட்டுத்திட்டத்தின்கீழ் பயிற்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி அவர் பேசினார் தோல் ஆடைகள் மற்றும் காலணி உற்பத்தியில் சர்வதேச அளவில் இந்தியா இரண்டாவது இடத்தில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் தோல் பொருட்களுக்கு ஏற்றுமதி வாய்ப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் உலக மவ்யுத்த சாம்பியன் போட்டி இறுதியாட்டத்தில் இந்தியாவின் தீபக் புனியா காயம் காரணமாக பங்கேற்காததை அடுத்து அவருக்கு வெள்ளிப் பதக்கம் கிடைத்தது